தெவங்கானாவில் பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் நான்காவது கட்டத்திற்கான வேட்புமனுக்களை விலக்கிக்கொள்ள இன்று கடைசி நாளாகும் இந்திர தனுஷ் இரண்டாம் கட்ட தீவிர இயக்கம் இன்று நாடெங்கும் தொடங்குகிறது

தெற்காசிய விளையாட்டுக்களின் ஆடவர் வாலிபால் இறுதிப்போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் நாளை மோதுகின்றன தெலங்கானாவில் பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றம் ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது இந்த சம்பவம் குறித்து முதல் முறையாக கருத்து தெரிவித்த முதலமைச்சர் திரு கே சந்திரசேகர ராவ் இந்த விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்

இந்த சும்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்யும் என்று அவர் கூறினார் முன்னதாக இந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய காலமாதம் செய்ததாக கூறி காவல் துறையினர் மூன்று பேர் தற்காலிக பணிநீக்கம் செய்யப்பட்டனர்

இதனிடையே ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

பிஜேபி தேசிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று இரண்டு தேர்தல் பொதுக் கூட்டங்களில் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஒரு தேர்தல் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இந்திர தனுஷ் இரண்டாம் கட்ட தீவிர இயக்கம் இன்று நாடெங்கும் தொடங்குகிறது மத்திய அரசின் மாபெரும் திட்டமான இது இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் கருவுற்ற பெண்கள் அனைவருக்கும் நோய்த்தடுப்பு மருந்து அளிப்பதை நோக்கமாக கொண்டது இந்த இயக்கத்தில் டிப்திரியா கக்குவான் இருமல் டெட்டனஸ் போலியோமைலெட்டிஸ் காசநோய் தட்டம்மை மூளைக்காய்ச்சல் ஹப்பாடிடிஸ் பி ஜப்பாளிய என்கெஃபாலிட்டிஸ் ஹிமோஃபலைஸ் இன்ஃபிலின்சா ஆகிய நோய்களுக்கான தடுப்பூசி மருந்து வழங்கப்படுகிறது

இந்த மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை இந்த இயக்க செயல்படு அமலில் இருக்கும்

நேற்று விகான் பவனில் அம்மாநில சட்டப்பேரவையின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் மாநில மக்களுக்கு பத்து ரூபாய் கட்டணத்தில் உணவு வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிசிறப்பு சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனைகள் சட்டப்படும் என்றும் அவர் அறிவித்தார் இதனிடையே காங்கிரஸ் தலைவர் திரு நானா பட்டோலோ மகாராஷ்டிரா சுட்டப்பேரவையின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த பதவிக்காள பிஜேபி வேட்பாளர் திரு கிஷான் காத்தோர் தனது வேட்பு மனுவை விலக்கிக்கொண்டதை அடுத்து திரு நானா பட்டோவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக பிஜேபி சுட்டமன்ற கட்சித் தலைவர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் அறிவிக்கப்பட்டார் மும்பையின் ஆரே குடியிருப்பில் மரங்கள் வெட்டப்படுவதைத் தடுக்க முயன்ற பசுமை ஆதரவாளர்களுக்கு எதிரான வழக்குகள் திரும்பப்பெறப்படுவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார் மும்பையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்பையில் பெருநகர திட்டம் எதையும் தாம் நிறுத்தவில்லை என்று தெளிவுபடுத்தினார் பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்ப்பூர் சாகேப்புக்கு யாத்திரை செல்ல மனு செய்தவர்ககளிடம் அரசு நடத்தும் சேவை எமயங்களில் கட்டணம் ஏதும் வகுலிக்கப்படுவதில்லை என்று பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமீரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார் சண்டிகரில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இதைத் தெரிவித்துள்ள அவர் கட்டணம் செலுத்தமாறு கேட்டால் இது குறித்து தனது அலுவலகத்தை உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளார் இந்த யத்திரைக்கான மலு செய்யும் நடைமுறை முற்றிலும் இலவசமானது என்ற அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தான் இந்த பயணத்திற்கென யாத்ரீகர்களிடமிருந்து இருபது அமெரிக்க டாவர் கட்டணம் வசூலிப்பதை தனிப்பட்ட முறையில் தாம் எதிர்த்து வருவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாடு

இதனை அடுத்து திருவள்ளூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சென்னை மாவட்டங்களில் பள்ளி கல்லுாரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் நீலகிரியில் நான்கு தாலுக்காக்களிலும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பகுதியில் அனைத்து பள்ளிகளும் இன்று மூடியிருக்கும் சென்ளை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியன இன்று நடத்த திட்டமிட்டிருந்த அனைத்து தேர்வுகளும் தள்ளிவைக்கப்பட்டுள்ளன சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வரும் ராமேஸ்வரத்தின் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருந்தது கள்ளியாகுமரி வட்சத்தீவு கடற்பகுதிகளில் பலத்த காற்று வீகம் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

இதனிடையே வெள்ள நிலைமை குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உயர்நிலைக் கூட்டம் ஒன்றை இன்று சென்னையில் நடத்துகிறார்

ஆறு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அரச தம்பதியினர் தில்லியில் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகள் தவிர மும்பை மற்றும் உத்ரகாண்டில் பயணம் மேற்கொள்வார்கள் ஸ்வீடன் மன்னர் குஸ்தஃப் இந்தியா வருவது இது மூன்றாவது முறையாகும் ஸ்வீடன் மன்னர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பரஸ்பரம் அக்கறையுள்ள இருதரப்பு மற்றும் பலதரப்பு பிரச்சினைகள் குறித்து பேச்சு நடத்துகிறார் இருதரப்பு உறவு குறித்த பல ஆவணங்கள் இப்பயணத்தின்போது கையெழுத்திடப்படவுள்ளன

ரானுவங்களுக்கிடையே இணைந்த செயல்பாடு மற்றும் செயல்பாட்டுத்திறளை இரண்டு மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டுப்பயிற்சி நடைபெறுகிறது இருநாட்டு ராணுவத்தினருக்கிடையே நல்லுறவுகளை உருவாக்குவதை இந்த பயிற்சி நோக்கமாக கொண்டது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீதான பதவிநீக்க தீர்மான பற்றிய விசாரணை குறித்த அறிக்கையை அமெரிக்க நாடாளுமன்ற குழு இன்று ஆய்வு செய்கிறது வேவு தகவல் குறித்த இந்த நாடாளுமன்ற குழு கடந்த சில வாரங்களாக வெளிப்படையான மற்றம் ரகசியமான கூட்டங்களை நடத்தியுள்ளது தற்போது அறிக்கை அளிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளது நாளை மாலை குழுவினர் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்ற வேவு தகவல் குழுத் தலைவர் பதவிநீக்க தீர்மானத்திற்கான குற்றச்சாட்டுகளை தயார் செய்வார் லண்டன் பாலம் தாக்குதல் சும்பவத்தை அடுத்து சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் பயங்கரவாதிகள் கண்காணிப்படுவதை தீவிரப்படுத்தியிருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கூறியிருக்கிறார்

கைதிகளை தண்டனை காலத்திற்கு முன்னதாக விடுதலை செய்ய அனுமதி அளித்ததற்கான சட்டத்தை மாற்றியமைத்த முந்தைய தொழிலாளர் கட்சி அரசை அவர் குறை கூறினார் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய நிர்வாகிகள் பதவிக்காலத்தின் மீது நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்சவரம்பு குறித்த நிர்வாக சீர்திருத்தங்களின் கடுமையை குறைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் அனுமதியை நாட சவ்ரவ் கங்குலி தலைமையிலான வாரியம் முடிவு செய்துள்ளது சர்வதேச கிரிக்கெட் குழுவின் தலைம நிர்வகாக்குழுக் கூட்டத்திற்கு பங்கேற்பதற்கு தனது பிரதிநிதியாக செயலாளர் திரு ஜே ஷாவை இந்த வாரியம் தெரிவு செய்துள்ளது

நவி மும்பையில் உள்ள டிஒய் பட்டில் விளையாட்டு அரங்கை கால்பந்து சங்கங்களின் சர்வதேச இணையம் ஃபிஃபாவின் அதிகாரிகள் குழு நேற்று பார்வையிட்டது அங்கு நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து குழுவினர் மனநிறைவு தெரிவித்தனர் இந்த குழுவின் தலைவர் திரு ஆவிபர் ஓஃட் அங்கு ஏற்படுத்தப்பட்டு வரும் வசதிகள் குறித்து திருப்தி தெரிவித்தார் தெற்காசிய விளையாட்டுக்களில் வாலிபால் ஆடவர் பிரிவு இறதியாட்டத்தில் நாளை இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கையை வென்றது

மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் நாளை இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது அரையிறுதி போட்டியில் இந்திய மகளிர் அணி மாலத்தீவை வென்றது